குறித்தேர்தல் ஆணையர்கள் இன்றுசென்னையில் ஆலோசனைமேற்கொண்டனர்

புநீகாந்த் காலிறுதிக்குமுந்தையசுற்றுக்குமுன்னேறியுள்ளனர் ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்றுமும்பைஅணியைஎதிர்கொள்கிறது

தேர்தல் ஆணையர்கள் திருஅசோக் லவாசா திருகஷில் சந்திராஆகியோர் அனைத்துக் கட்சிகளின் பிரதிநிதிகளின் கருத்துக்களைகேட்டறிந்தனர் இதில் பங்கேற்றப் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசியஅஇஅதிமுகவின் மூத்ததலைவர்களில் ஒருவரானதிருஜெயக்குமார் வேலூர் பணபறிமுதல் விவகாரத்தில் எந்தவேட்பாளருக்குதொடர்பு இருந்தாலும் அவரைதகுதிநீக்கம் செய்யவேண்டும் என்றுதாங்கள் வலியுறுத்தியதாககூறினார் திமுகஅமைப்புச் செயலாளர் திரு ஆர் எஸ் பாரதிபேசுகையில் அஇஅதிமுவுக்குஎதிராககொடுக்கப்பட புகார்கள் மீதஉரியநடவடிக்கைஎடுக்கப்படவில்லைஎன்றுதாங்கள் குறிப்பிட்டதாகவும் தெரிவித்தார் பிஜேபிதேர்தல் பணிக்குழு இணைஒருங்கிணைப்பாளர் திருதிருமலைசாமிபேசுகையில் வாக்குச்சாவடிமற்றும் அவற்றுக்குசெல்லும் வழியில் கண்காணிப்பு கேமிராக்கள் பொருத்தப்படவேண்டும் என்றுகோரிக்கைவிடுத்ததாககூறினார் காங்கிரஸ் சார்பில் இக்கூட்டத்தில் பங்கேற்றதிருதாமோதரன் தேர்தல் அதிகாரிகள் ஆளும் கட்சிக்குஆதரவாகசெயல்படுவதாககுறைகூறினார் மார்க்சிஸ்ட் கம்யுனிஸ்ட் சார்பில் இக்கூட்டத்தில் பங்கேற்றதிருஆறுமுகநயினார்

தேமுதிகசார்பில் பங்கேற்றதிருமதிவாணன் பணபறிமுதல் காரணமாகஎந்தவொருதொகுதியிலும் தேர்தல் நிறுத்தக்கூடாதுஎன்றுவலியுறுத்தியதாகக் கூறினார் இந்த ஆலோசனைகூட்டத்திற்குபின்னர் மாவட்டஆட்சியர்கள் மற்றும் காவல் துறைகண்காணிப்பாளர்களுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆய்வு மேற்கொண்டனர் நாளைகாலைதேர்தல் நடத்தும் அலுவலர்களுக்கானகூட்டத்திலும் அவர்கள் பங்கேற்கின்றனர் இதள் பின்னர் மாநிலஅரசின் தலைமைசெயலர் காவல் துறைதலைவர் மற்றும் உயர் அதிகாரிகளுடன் தேர்தல் ஆணையர்கள் ஆலோசனைநடத்தஉள்ளனர் வாக்காளர்களிடையேவிழிப்புணர்வைஏற்படுத்துவதற்கானபாடல் தமிழகத்தில் அடங்கியகுறுந்தகடுகளைதேர்தல் ஆணையர்கள் திருஅசோக் லவாசா திருகஷீல் சந்திராஆகியோர் இன்றுவெளியிட்டனர் வாக்காளர் விழிப்புணர்வு தொடர்பான புத்தகங்களையும் இரண்டு அவர்கள் வெளியிட்டதாகஎமதுசெய்தியாளர் தெரிவிக்கிறார் இந்நிகழ்ச்சியில் வாக்காளர்கள் வாக்களிப்பதைகண்காணிப்பதற்கானசெயலியும் அறிமுகப்படுத்தப்பட்டது துணைதேர்தல் ஆணையர் திருஉமேஷ் சின்ஹா தலைமைதேர்தல் அதிகாரிதிருசத்யபிரதாசாஹூ மற்றும் உயர் அதிகாரிகள் பலர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்

சிவகங்கை மற்றும் தூத்துக்குடிமாவட்டங்களுக்குஉட்பட்டபல்வேறுபகுதிகளில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார் மத்தியஅரசோடு இணைந்துசெயல்பட்டதன் காரணமாகதமிழகத்திற்குஎண்ணற்றநலத்திட்டங்கள் கிடைத்ததாகவும் அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாகபராமரிக்கப்படுவதாகவும் அவர் கூறினார் மக்கள் நலனுக்கானகூட்டணியைஅஇஅதிமுகஏற்படுத்தி இருப்பதாககூறியஅவர் திமுகசந்தர்ப்பவாதகூட்டணியைஉருவாக்கியுள்ளதாககுற்றம்சாட்டினார் மத்தியில் பிஜேபிஆட்சிப் பொறுப்பேற்றால் தமிழகத்திற்குகூடுதல் நிதிஒதுக்கீடுசெய்யப்படும் என்றுஅக்கட்சிதலைவர் திருஅமித்ஷா உறுதிஅளித்திருப்பதையும் அவர் கட்டிக்காட்டினார் மத்தியில் நிலையானஆட்சியைபிஜேபியால் மட்டுமேதரமுடியும் என்றும் திருளடப்பாடிபழனிசாமிகூறினார் மத்தியிலும் மாநிலத்திலும் ஆட்சிமாற்றம் ஏற்படும் என்றுதிமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் கூறியுள்ளார் திருப்பூரில் இன்றுதேர்தல் பிரச்சாரபொதுக் கூட்டத்தில் பங்கேற்றுஅவர் பேசினார் மத்தியஅரசின் தவறானபொருளாதாரகொள்கைகாரணமாகவேலைவாய்ப்பின்மைஅதிகாரித்துள்ளதாகஅவர் குறைகூறினார் காங்கிரஸ் மற்றும் திமுகதேர்தல் அறிக்கையில் இடம்பெற்றுள்ளஅனைத்துவாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என்றும் திரு ஸ்டாலின் உறுதிஅளித்தார் மத்தியில் அதிகஆண்டுகாலம் பொறப்பில் இருந்தகாங்கிரஸ் ஆட்சிப் வறுமையைஒழிக்கதவறிவிட்டதாகபிஜேபிமாநிலதலைவர் திருமதிதமிழிசைசௌந்தரராஜன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று தூத்துக்குடிதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார்

தமிழகத்தின் வளர்ச்சிக்காகஎண்ணற்றதிட்டங்களைமத்தியஅரசுசெயல்படுத்தியுள்ளதாககூறிஅவற்றைபட்டியலிட்டார்

காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கையில் பொய்யானவாக்குறுதிகள் அளிக்கப்பட்டுள்ளதாகபிரதமர் திருநரேந்திரமோடிகுற்றம்சாட்டியுள்ளார் அருணாச்சல் பிரதேசம் மற்றும் மேற்கு வங்கத்தில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுஅவர் பேசினார்

பிரிவினைவாதிகளுக்குஆதரவு அளிக்கும் வகையில் காங்கிரஸ் செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார் தம்மைஎதிர்ப்பதாககூறிநாட்டின் நலனுக்குஎதிராகஎதிர்கட்சிகள் செயல்படுவதாகவும் திருநரேந்திரமோடிதெரிவித்தார் மத்தியில் பிஜேபிதலைமையிலானஅரசுபொறுப்பேற்றப் பின்னர் வேலைவாய்ப்பின்மைஅதிகரித்துள்ளதாககாங்கிரஸ் தலைவர் திருராகுல் காந்திகுற்றம்சாட்டியுள்ளார் அஸ்ஸாமில் இன்றுதேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டுபேசியஅவர் காங்கிரஸ் ஆட்சிப் பொறுப்பேற்றால் இளைஞர்கள் புதியதொழில் புரிவதற்குஊக்கம் அளிக்கப்படும் என்றார் மக்களவைத் தேர்தல் தொடர்பாகதொகுதிவாரியாகஎமதுசெய்தியாளர்கள் வழங்கும் களநிலவரம் குறித்தபகுதியில் இன்று இடம்பெறுவதுகிரிஷ்ணகிரிமக்களவைத் தொகுதி

மாவட்டசெய்திகள் நீலகிரிமாவட்டத்தில் அரசுதோட்டக்கலைத் துறைகட்டுப்பாட்டின் கீழ் உள்ளதாவரவியல் ரோஜா தேயிலைமற்றும் சிம்ஸ் பூங்காக்களில் திரைப்படப்பிடிப்புக்கு இன்றுமுதல் தடைவிதிக்கப்பட்டுள்ளது

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னைஅணி இன்றுமும்பைஅணியைஎதிர்கொள்கிறது